தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்று மாலை பதவியேற்கிறார் ஆந்திர முதலமைச்சராக திரு ஜெகன்மோகன் ரெட்டி சற்று முன் பதவியேற்றார்

இன்று ஆஜரானார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் தொடங்குகிறது

முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெற்றதையடுத்து பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்று பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மாலை ஏழு மணிக்கு நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திரு நநேர்திர மோடிக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய அமைச்சர்களும் இன்று பதவியேற்க உள்ளனர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தூதர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் பங்களாதேஷ் இவங்கை மியான்மர் மற்றும் கிரிகிஸ்தான் அதிபர்களும் மொரிஷியஸ் நேபாளம் பூட்டான் ஆகிய நாடுகளின் பிரதமர்களும் இதில் அடங்குவர் தாய்லாந்து நாட்டின் சிறப்பு தூதரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியா காந்தி தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திர சேகர ராவ் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர் செல்வம் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த கெஜ்ரிவால் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் அகில இந்திய வானொலி பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சியை நேரடியாக ஒலிப்பரப்பு செய்கிறது மாலை மணி ஆறு ஐம்பத்தைந்து முதல் அலைவரிசை ஒன்றிலும் ரெயின்போ பண்பலையிலும் இதனை கேட்கலாம் பதவியேற்பு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கும் புதுதில்லி அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்துள்ளது மாலை ஆறாரை மணி முதல் இதனை கேட்கலாம் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தேசபிதா மகாத்மா காந்தி நினைவிடமான ராஜ்காட்டில் மலரஞ்சலி செலுத்தினார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவிடத்திற்கும் சென்ற பிரதமர் பின்னர் தேசிய போர் நினைவு சின்னத்திற்கும் சென்று மலரஞ்சலி செலுத்தினார் முன்னதாக நேற்றிரவு மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லியை சந்தித்த பிரதமர் அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் புதிய அமைச்சரவையில் தமக்கு பொறுப்பு வழங்க வேண்டாம் என்று திரு அருண்ஜேட்லி எழுதிய கடிதம் கிடைக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் அவரது இல்லத்திற்கு சென்று உடல் நலம் குறித்து விசாரித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய போர் நினைவகத்தில் அஞ்சவி செலுத்திய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பணியின்போது உயிரிழந்த வீரர்களின் தியாகத்தை கண்டு நாடு பெருமிதம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மத்திய அமைச்சரவையில் சேருமாறு அஇஅதிமுக விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அது குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூழியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஇஅதிமுக சார்பில் இரண்டு அமைச்சா்கள் இடம்பெறுவதாக வெளியான செய்திகள் யூகத்தின் அடிப்படையிலானது என்றார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அரசியல் ரீதியாக தமது நிலைப்பாட்டினை அடிக்கடி மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் ஆந்திர மாநில முதலமைச்சராக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி சற்று முன் பதவியேற்றுக் கொண்டார் விஜயவாடாவில் உள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு நரசிம்மன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாா் தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஜனசேனா கட்சித் தலைவர் திரு பவன் கல்யாண் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்த பதவியேற்பு விழாவில் ஏராளமன கட்சித் தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ள்செல் மாக்ஸிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் திரு கார்த்தி சிதம்பரம் ஆகியோரை கைது செய்வதற்கான தடையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு நீதிபதி திரு ஒ பி சைனி இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தாா் முன்னதாக இவர்கள் இருவரும் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீது வாதிடுவதற்கு சீபிஐ மூன்றுவார காலஅவகாசம் கோரியது இதனையடுத்து கைது கெய்வதற்கான இடைக்கால தடையை நீடிக்குமாறு திரு சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார் இதனை நீதிபதி ஏற்றுக் கொண்டார் சுட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியின் கனவர் திரு ராபாட் வாத்ரா இன்று அமலாக்கப்பிரிவு முன் இன்று ஆஜரானார் தில்லியில் உள்ள அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் காலை பத்தரை மணிக்கு அவர் ஆஜரானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜம்மு கஷ்மீரில் தனியார் நிறுவனங்கள் ககாதார சேவையை வழங்குவதற்கான சட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு இதில் வகை செய்யப்பட்டுள்ளது

இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான விடுமுறைக்கால அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இதற்கான மாணவர் சேர்க்கை நடவடிக்கைகள் இடஒதுக்கீட்டுக்கு முன்னதாகவே தொடங்கப்பட்டதன் காரணமாக நடப்பு ஆண்டில் இதனை செயல்படுத்த இபலாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ருபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலுர் திருநெல்வேரி புதுக்கோட்டை கோவை சேலம் மதுரை ஆகிய மாவட்டங்கிளல் மக்களவைத் தேர்தலுக்காக வாக்களிக்க வரிசையில் நின்றிபோதும் வாக்களித்த பின் வெளியே வந்தபோதும் மாரடைப்பால் இவர்கள் உயிரிழந்ததாகக் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்துர் அருகே உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலுக்கன் குறிச்சி என்ற பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த பட்டாசு ஆலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெடிமருந்தில் ஏற்பட்ட உராய்வே இந்த விபத்துக்குக் காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சும்பவ இடத்திற்கு தீயணைப்புப் படையினா் விரைந்து சென்று தீ மேலும் பரவாமல் தடுத்தனா் சட்டவிரோதமாக புகையிலை விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புகையிலை ஒழிப்புதினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் தனி உரிமம் பெற வேண்டுமென்ற விதியை கடுமையாக செயல்படுத்த வேண்டுமென்றும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவா உருவான தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

விளையாட்டு செய்திகள் முதலில் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள்

முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது

பாரீஸில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரடிப்பாடி மாலை ஐந்து மணி அளவில் தொடங்குகிறது ஆடவர் இரட்டையர் பிரிவில் டிவிச்சரன் லியாண்டர் பெயஸ் ரோகன் போட்பண்ணா ஆகியோர் தங்களது இணைகளுடன் இரண்டாவது சுற்றுக்கு ஏற்கனவே முன்னேறியுள்ளனர் இவர்கள் பங்கேற்கும் இரண்டாவது சுற்று ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது